இன்றுநடைபெற்றபதவியேற்பு விழாவில் பிரதமா் திருநரேந்திரமோடிகலந்துகொண்டார் இந்நிகழ்ச்சிக்குபின் அந்நாட்டுஅதிபரைசந்தித்துபேச்சுவார்த்தைநடத்துகிறார்

பிரதமரின் இந்தபயணத்தின் மூலம் இருநாடுகளிடையே புதியஅத்தியாயம் தொடங்க உள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரவிக்கிறார் தமதுபயணத்தைமுடித்துகொண்டுபிரதமர் திருநரேந்திரமோடி இன்றிரவு நாடுதிரும்புகிறார்

தமதுபயணத்தின் முதற்கட்டமாகநாளைஅவர் வியட்நாம் புறப்பட்டுசெல்கிறார்

குடியரசுதலைவரின் இந்தபயணத்தின் போதுமத்தியதிறன் மேம்பாடுமற்றும் தொழில் முனைவோர் துறை இணையமைச்சர் திருஅனந்த்குமார் வெறட்ஜ் நாடாளுமன்றஉறுப்பினர்கள் திரு

டாக்டர் ஹீனாவிஜயகுமார் மற்றும் உயர் அதிகாரிகள் பலர் உடன் செல்கின்றனர்

பூஞ்ச் ரஜோரிமற்றும் கத்துவாஆகியமாவட்டங்களில் இன்றுகாலைவாக்குப்பதிவு தொடங்கியவுடன் மக்கள் நீண்டவரிசையில் நின்று தங்களதுவாக்குகளைசெலுத்தினர்

இதற்கானவாக்குப்பதிவு வரும் செவ்வாய் கிழமைநடைபெறஉள்ளது இதனையடுத்துஅங்கபல்வேறுஅரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது ராஜஸ்தானில் நடைபெறஉள்ளசுட்டப்பேரவைதேர்தலுக்கானஆயத்தப் பணிகள் குறித்துதலைமைதேர்தல் ஆணையர் திரு ஓ பிராவத் தலைமையிலானதேர்தல் ஆணையகுழுக் கூட்டம் இன்றுஜெய்ப்பூரில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநிலத்தில் உள்ளமாவட்டஅளவிலாளதேர்தல் அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்துகொண்டனர்

தேசகட்சியைசேர்ந்ததிருமதிசுகாசினியும் தங்களதுவேட்புமனுக்களைதாக்கல் செய்தனர்

முக்கியஅரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மாநிலத்தில் பல்வேறுபிரச்சாரகூட்டங்கள் மூலமாகவும் வீடுதோறும் சென்றும் மக்களைநேரில் சந்தித்துவாக்குசேகரித்துவருகின்றனர்

வேட்பாளர்களின் தேர்தல் செலவுளை கண்காணிக்கும் வழிமுறைகள் குறித்தம் அதிகாரிகளுக்குபயிற்சிவழங்கப்படுகிறது

முன்னதாகமத்தியஉள்துறைஅமைச்சர் சிங் திரு ராஜ்நாத் தலையில் நடைபெற்றநாடாளுமன்றவிவகாரங்களுக்கானஅமைச்சரவைகுழுக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது

சேலம் மாவட்டம் வளவாசியில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் நிவாரணப் பணிகள் குறித்துகூறுகையில்

கஜ புயல் வலுவிழந்துமேற்குநோக்கிநகர்ந்துவருவதால் மீனவர்கள் அரபிக் கடலில் மீன் பிடிக்கசெல்லவேண்டாம் எனஅறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வடகிழக்குஅரபிக் கடல் மற்றும் வட்சத்தீவு பகுதிகளில் நாளைமற்றும் நாளைமறுநாள் மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கசெல்லவேண்டாம் என்றுகேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் நாட்டின் விளம்பரத்துறையின் பிதாமகானாகஅறியப்பட்டஅலிக் பதம்சி இன்றுமும்பையில் காலமானார்

அவரதுமறைவுக்கு

உலககோப்பைமகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவைஎதிர்கொள்கிறது ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷியாசென் உலக அரையிறுதிக்குமுன்னேறியுள்ளார்